ஐந்துநாட்களேஉள்ளநிலையில் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் மக்களிடம் வாக்குசேகரிப்பதுதீவிரம் அடைந்துள்ளது

மேற்கு இரண்டாம் கட்டவாக்குப்பதிவு நாளைநடைபெறுகிறது

பிற்படுத்தப்பட்டோருக்கான மிகவும் இடஒதுக்கீட்டில் பத்வ புள்ளிஐந்துசதவீதம் உள்ஒதுக்கீடுவழங்கியதுபற்றிமாறுபட்டகருத்துகளைஅஇஅதிமுகஒருங்கிணைப்பாளரும் இணைஒருங்கிணைப்பாளரும் பேசிவருவதாகஅவர் குறைகூறினார் தமிழ்நாட்டில் கோவிட் நோய்த்தொற்றுஅதிகரித்துவரும்நிலையில் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்போர் கட்டாயம் முகக்கவசம் அணியஅரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தவேண்டும் என்றுசுகாதாரத்துறைமுதன்மைசெயலாளர் திருராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் கென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் வழிபாட்டுத்தலங்கள் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பெரும்பாலானோர் முகக்கவசம் அணியாததாலும் சமூக இடைவெளியைகடைபிடிக்காததாலும் கோவிட் நோய்த்தொற்று பரவுகிறதுஎன்றுகூறினார்

நாமக்கல் மாவட்டம் ராசாம்பாளையம் கங்கச்சாவடியில் பறக்கும் படையினர் வாகனசோதனையில் ஈடுபட்டபோது கேரளாவிலிருந்துநாமக்கல் நோக்கிவந்துகொண்டிருந்தமுட்டைவியாபாரியின் லாரியைபரிசோதனைசெய்தனர்

வாக்கிற்குபணம் பரிசுப்பொருள் பெறக்கூடாது

மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களின் சுட்டப்பேரவைகளுக்குநாளைநடைபெறவுள்ள இரண்டாம்கட்டதேர்தலுக்கானஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்றுவருகின்றன

மூன்றுபில்லியன் டாவர் தொடக்கக்கால மூலதனத்துடன் இந்தியாவில் புதியவளர்ச்சிநிதிநிறுவனம் அமைக்கப்படஉள்ளதாகமத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்துள்ளார்

பிரிக்ஸ் நாடுகளின் வளர்ச்சித் திட்டங்களுக்காகநிதிரட்டும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள வங்கியின் புதியவளர்ச்சி ஆறாவதுகவர்னர்கள் கூட்டத்தில் காணொலிகாட்சிவாயிலாகபேசியதிருமதிநிர்மலாசீதாராமன் இதனைதெரிவித்தார்

மருத்துவமனைகள் மருத்துவஉபகரணங்கள் மருத்துவக் காப்பீடு தொலைதூர மருத்துவம் ஆகியவற்றைஉள்ளடக்கிய இத்துறைநாட்டின் பொருளாதாரம் வருவாய் மற்றும் வேலைவாய்ப்புகளில் மிகப்பெரியபங்குவகிப்பதாகநித்திஆயோக் கூறியுள்ளது

செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்தஅமைச்சகம் கூறியுள்ளது

ஒவ்வொருமாவட்டத்திலும் அவசரமையங்களைஏற்படுத்தி தொற்றுப் பரவலைக் கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் உரியநடவடிக்கைகளைஎடுக்கவேண்டுமென்றுமத்தியக்காதாரத்துறைசெயலாளர் திருராஜேஷ் பூஷண் மாநிலஅரசின் தலைமைச் செயலாளர்களுக்குஎழுதியுள்ளகடிதத்தில் தெரிவித்துள்ளார்

இந்தநோய்க்கிருமிக்கானதோற்றத்தைகண்டறிவதற்குமேலும் சிலகாலம் தேவைப்படும் என்றுகூறியஅவர் இத்தகையநோய்ப்பரவல் மீன்டும் ஏற்படாமல் தவிர்ப்பதற்குகூட்டானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டார் வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தாஜிகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கலோனல் ஜென்ரல் ஷெராவிமிர்சோவுடன் பேச்சுநடத்தினார்

தரைக்காற்றுவடமேற்குதிசையிலிருந்துதமிழகத்தைநோக்கிவீசுவதால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவள்ளுர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி கள்ளிக்குறிச்சி நாமக்கல் கருர் திருச்சிராபள்ளி பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறைமாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சவெப்பநிலை இயல்பவிட மூன்றிலிருந்தஐந்துடிகிரிசெல்சியஸ் வரைஅதிகரிக்கக்கூடும் எனவானிலைஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார்